டெல்லி மெட்ரோ ரயில் பாதையின் புதிய நீட்டிப்புப் பிரிவை பிரதமர்

நரேந்திர மோடி நாளை தொடக்கிவைக்கிறார்

அதிகரித்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மகாசமுந்த் நகரில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் மத்தியில் பிஜேபி அரசு பதவிக்கு வந்த பின்னர்தான் சட்டீஸ்க ரில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகக் கூறினார் சட்டீஸ்க ரில் காங்கிரஸ் வேட்பாளர்களக்கு ஆதரவாக திரு ராஜ்பப்பர் திரு நவ்ஜோத்சிங் சித்து ஆகியோரும் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மத்தியப்பிரதேச மாநிலம் சிந்த்வாரா உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பேசுகிறார் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஆனந்த் ஷர்மா சமாஜ்வாதிக் கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவர்களும் மத்தியப் ளுபிரதேசத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

இதனால் ஹரியானா வின் குருகிராம் பரீதாபாத் மற்றும் பகதுர்கார் பகுதிகளைத் தொடர்ந்து பல்லப்கார் பகுதிக்கும் மெட்ரோ ரயில் இணைப்பு கிடைக்கும் என்று சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

ஆயுஷ் துறைக்கான மத்திய அமைச்சகம் இன்று நாடு முழுவதும் முதலாவது இயற்கை மருத்துவ தினத்தை கொண்டாடுகிறது மத்திய யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கழகம் சார்பில் பல்வேறு இடங்களில் உள்ளுர் இயற்கை மருத்துவ மையங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் அதரவுடன் மருத்துவ முகாம்களை நடத்தின ஆயுஷ் துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் புதுடில்லி யில் இயற்கை மருத்துவ தின விழாவைத் தொடக்கிவைத்துப் பேசுகையில் இயற்கை மருத்துவத்தைப் பரப்ப தமது அமைச்சகம் பல்வேறு திட்டங்களைத் தொடக்கிவருவதாகக் கூறினார் புனே கோவா டெல்லி ஹரியானா கர்நாடகா கேரளா மற்றும் ஆந்திரப் பிரதேசத்தில் இயற்கை மருத்துவ மையங்களை அமைக்கும் பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் இயற்கை மருத்துவத்தின் பலன்களை சாதாரண மக்களும் பெறவேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார்

குடியரசுத் தலைவர் திரு

உயர்நிலை பிரதிநிதிக் குழு ஒன்றும் குடியரசுத் தலைவரோடு உடன் சென்றுள்ளது திரு ராம்நாத் கோவிந்த் வியட்நா மில் அந்நாட்டுத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் இந்தியா விற்கும் வியட்நா மிற்கும் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கியத் துறைகளில் வலுவான உறவுகள் உள்ளன

ஆஸ்திரேலியத் தலைவர்களை அவர் சந்திப்பதுடன் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்திலும் மாணவர்களிடையே உரையாற்றுவார் ஆஸ்திரேலியா வின் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றனர் குடியரசுத் தலைவர் ஆஸ்திரேலியா வில் வர்த்தக மாநாடு ஒன்றிலும் உரையாற்ற இருக்கிறார் இந்தியக் குடியரசுத் தலைவர் ஒருவர் ஆஸ்திரேலியா செல்வது இதுவே முதல்முறையாகும் திரைப்படத் துறையில் இளைஞர்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு மும்பை யில் அனிமேஷன் கேமிங் மற்றும் விஷுவல் எபெக்ட்ஸ் கல்விக் கழகம் ஒன்றை அமைக்கும் என்று செய்தி மற்றும் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் ஜெய்பூரில் அகில் இந்திய வானொலிக்க பேட்டியளித்த அவர் இளைஞர்களின் திறமைகளை வளர்க்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாகக் கூறினார் கோவா வில் வரும் செவ்வாய் கிழமை தொடங்கவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழா பற்றிக் குறிப்பிட்ட அவர் இந்தியத் திரைப்படங்களை உலகிற்கு எடுத்துக் காட்டவும் சர்வ தேச திரைப்படங்களுடன் போட்டியிடவும் திரைப்படத் தொழில்நுட்பங்களை பரஸ்பரம் கற்றுக்கொள்ளவும் மிகச்சிறந்த களமாக இவ்விழா அமையும் என்றார்

பாண்டே வருவாய்துறைச் செயலராக பொறுப்பேற்பார் தனி அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் ஜிஎஸ்டிஎன் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பையும் அடுத்த உத்தரவு வெளியாகும் வரை அவர் தொடர்ந்து கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இதன் விளைவாக நாளை திங்கட்கிழமை கடலோரத் தமிழகம் மற்றும் புதுச்சேரி யில் பல இடங்களில் மழை எதிர்பார்க்கப் படுகிறது

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழு அளவிலான நிவாரணப்பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும் பாதிக்கப் பட்டவர்களுக்கு அரசு சார்பில் நிவாரணம் அறிவிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்தார் மீன்பிடி படகுகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் பற்றிய மீன்வளத் துறையின் அறிக்கை கிடைத்த பின்னர் மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பின்னர் சேலத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் புயல் சேதம் குறித்து மத்திய அரசுக்கு தகவல் கொடுக்கப் பட்டுள்ளதாகவும் சேதங்கள் பற்றிய முழுமையான மதிப்பீடுகள் கிடைத்த பின்னர் மத்திய அரசுக்கு விரிவான அறிக்கை அனுப்பி உதவி கோரப்படும் என்றும் கூறினார் சேதங்களை மதிப்பிட தேசிய பேரிடர் மேலாண்மை அணையத்தின் குழு ஒன்றை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கவும் மத்திய அரசிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார் நிதித்துறைப் பொறுப்பை கவனிக்கும் முதலமைச்சரின் ஒப்புதல் இன்றி வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையில் தற்காலிக செலவினங்கள் மற்றும் இதர செலவினங்களுக்கு நிதி ஒப்புதல் அவிக்கும் அதிகாரம் மட்டுமே அரசுக்கு இருப்பதாக கூறப்பட்டிருப்பது சட்டத்திற்கு விரோதமானது என்று முதலமைச்சரின் உத்தரவில் தெரிவிக்கப் பட்டுள்ளது

இதன்மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பொதுத்துறை ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுவையில் போக்குவரத்து விதிமுறைகளை திறம்பட்ட முறையில் அமல்படுத்துவது குறித்து துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி இன்று ராஜ்நிவா சில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டம் ஒழுங்குப்பிரிவு அதிகாரிகளுடன் கூட்டம் ஒன்றை நடத்தினார் போக்குவரத்துத் துறை சார்பில் போக்குவரத்து ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளம் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களை செல்போனில் படம் பிடிக்கவும் விதிமுறைகளை மீறுவோர் பற்றிய தகவல்களை கணிணி முறையில் பராமரிக்கவும் அவர் அறிவுறுத்தினார் போக்குவரத்து துறையில் இ ச்சலான் வசதிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் அறிமுகப் படுத்தப்படும் என்றும் பிரத்தியேக போக்குவரத்து நீதிமன்றங்களை அமைக்க விடுக்கப்படும் என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இயற்கை விவசாயம் குறித்து நிலம் நீர் விவசாயம் என்ற தலைப்பில் புதுவை அறிவியல் இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநில அளவிலான கருத்தரங்கு பாகூர் களஞ்சியம் இயற்கை விவசாய பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்றது அறிவியல் இயக்கத்தின் துனைத்தலைவர் திருதட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் அதன் பொதுச்செயலர் திருமதி ஹேமாவதி பங்காரு வாய்க்கால் நீராதார கூட்டமைப்பின் தலைவர் திரு

டெல்லி மெட்ரோ ரயில் பாதையின் புதிய நீட்டிப்புப் பிரிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்கிவைக்கிறார்